ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து கோவிட் பெருந்தொற்றை தடுப்பது மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இன்று தொலைபேசி உரையாடலின்போது விவாதித்தனர்

நெய்வேலி அனல்மின் நிலைய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்க வேண்டுமென்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே தயாரித்து மேம்படுத்தப்பட்ட தளவாடங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது

பாதுகாப்புத் துறையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் பாதுகாப்புத் துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

தடுப்பு மருந்து மட்டுமன்றி இந்த நோய் தொற்றை குணப்படுத்துவதற்கான மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த பணிகளில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் நம் நாட்டில் சிறப்பாக மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் உலக அளவில் நம் நாட்டில்தான் குறைவாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் குண்மடைவோரின் எண்ணிக்கையும் சா்வதேச அளவுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டில்தான் அதிகமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பிரதம் திரு நரேந்திரமோடி உரிய நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்குக் காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் கடந்த ஆறு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அனைத்துத் துறைகளிலும் தன்னிறைவை எட்ட வேண்டுமென்ற நோக்கில் சுயசாா்பு இந்தியா இயக்கத்தை பிரதமா் அறிவித்துள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தாா்

நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தொலைபேசி வழியாக ரஷ்ய அதிபரை பிரதமர் திரு

மாஸ்கோவில் நடைபெற்ற வெற்றிவிழா அணிவகுப்பில் ரஷ்யப் படையினரோடு இந்தியப் படையினரும் பங்கேற்றது இருநாட்டு மக்களுக்கு இடையிலான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இருந்ததாக தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்றை இருநாடுகளும் இணைந்து தடுப்பதற்கு ஆக்கபூர்வமான மற்றும் உறுதியான வழிமுறைகளை கடைபிடிப்பது குறித்து இருதலைவர்களும் விவாதித்தனர் கோவிட் பிரச்சினைக்கு முடிவு காணப்பட்டவுடன் பொருளாதார ரீதியாக சந்தித்து வரும் உலகளாவிய சவால்களை திறம்பட எதிர்கொள்வது குறித்தும் இரு தலைவர்களின் தொலைபேசி உரையாடலின்போது ஆலோசிக்கப்பட்டது இந்தியா ரஷ்யா இடையே நடத்த திட்டமிடப்பட்டிருக்கும் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டிற்கு ரஷ்ய அதிபரை வரவேற்கும் நாளை தாம் ஆவலோடு எதிர்நோக்கியிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

இதனையடுத்து

நோய்த் தொற்றால் இன்று

பேர் உயிரிழந்தனர்

இந்த விருதுகளுக்கு மத்திய அரசின் பத்ம விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

நெய்வேலி அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசின் சார்பில் தேவையான நிதி உதவி வழங்க வேண்டுமென்று கோரியுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்த விபத்து தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார்

மாநிலத்தில் ஊரடங்கு முழுமையாக தளர்த்தப்படாததை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு கடனுதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு ஆண்டு காலத்திற்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் லாக் அப் மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் காவல்துறையின் நிலைப்பாடு என்று தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு முருகன் கூறியுள்ளார் இன்று மதுரையில் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் காவல்துறை அவா்களை பாதுகாக்காது என்றும் சட்டம் தனது கடமையை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே தாம் விசாரணை நடத்தியுள்ளதாகவும் திரு முருகன் கூறினார் பின்னா் தூத்துக்குடி சென்ற அவா் அங்கும் செய்தியாளா்களிடம் பேசினாா்